ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது வேலைக்கேற்ற ஊதியம் தொடர்பான வழக்கில் பாட்னா உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

வரியை உயர்த்தி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார்

சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

மத்திய அமைச்சர்கள் திரு ராதா மோகன்சிங் திரு ஹாஷ்வாதன் திருமதி மேனகா காந்தி திரு நரேந்திரசிய் தோமர் திரு கிர்ஷன்பால் குர்ஜார் திரு ராவ் இந்திரஜித் சிங் ஆகியோர் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் பிஜேபி சார்பில் திரு கவுதம் கம்பீர் திரு சாத்வி பிரக்யா சிங் திரு மனோஜ் திவாரி ஆகியோர் வேட்பாளர்களாக உள்ளனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி ஷீலா தீட்சித் திரு ஜோதீர் ஆதித்ய சிந்தியா திரு திக்விஜய சிங் திரு பூபிந்தர்சிய் ஹூடா குத்துச்சன்டை வீரர் திரு விஜேந்திர சிய் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் சமாஜ்வாதி கட்சித் தலைவா் திரு அகிலேஷ் யாதவும் நாளைய தேர்தலில் போட்டியிடுகிறார் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது

இதையடுத்து பல்வேறு கட்சிகளின் முக்கியத் தலைவா்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரபிரதேச மாநிலத்தில் ராபாட்ஸ் கஞ்ச் காஸிபூர் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள பேரணியிலும் இன்று உரையாற்றவுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் ஷாஜாப்பூர் தார் கார்கோன் ஆகிய இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் புனித ரமலான் மாதம் தொடங்கியுள்ளதாலும் கோடை வெய்யில் அதிகமாகியுள்ளதாலும் அடுத்த இரண்டு கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரத்தை மாற்றியமைக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்ட இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு வரும் திங்கட்கிழமையன்று விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகிறது

வேலைக்கேற்ற ஊதியம் தொடர்பாள வழக்கில் பாட்னா உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எந்தவொரு நெறிமுறையையும் பீகா் அரசு மீறவில்லை என்று உச்சநீதிமன்றம் தமது தீர்ப்பில் கூறியுள்ளது

அவர்களை பற்றிய பயோ மெட்ரிக் விவரங்களை பதிவு செய்த பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூறியுள்ளது இது குறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் நீதிபதி சஞ்ஜீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இரண்டு இந்தியர்களின் உத்தரவாதம் மற்றம் ஒரு வட்சம் ரரபாய் பிணையத் தொகையுடன் அவர்களை விடுவிக்குமாறு தெரிவித்துள்ளது விடுதலைக்கு பிறகு அவர்கள் வசிக்கவுள்ள முகவரி பற்றி விவரங்களை பெற்றக்கொள்ளுமாறும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை கூறி தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

ஐம்மு கஷ்மீர் மாநிலம் ரம்பான் மாவட்டத்தில் நிலச்சரிவு காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்த தேசிய நெடுஞ்சாலை நேற்றிரவு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது டிக்டோல் பகுதியில் உள்ள சாலையிலிருந்த குப்பைகள் அகற்றப்பட்டு வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அன்றாட விவகாரங்களில் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவின் மீது மத்திய அரசு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவைப் பிறப்பித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து நாடுகளிடையேயான வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இருதரப்பு உறவு அரசியல் பொருளாதாரம் வாத்தகம் அறிவியல் பிராந்தியம் மற்றும் சா்வதேச ஒத்துழைப்பு குறிதது விவாதிக்கப்பட்டது

சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பெரும்பான்மையான பொருட்களின் வரியை உயர்த்தி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார்

கொனார்க் கோயிலை ஆய்வு செய்த அவர்கள் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்று கூறிபுள்ளனர்

கடைசி நேர விமான பயனிகளுக்கு கட்டண சலுகை அளிக்க ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளது

ஏர் இந்தியா தலைமையகத்தில் நடைபெற்ற வர்த்தக ஆய்வுக்கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது ஏர் இண்டியா பயணச் சீட்டுகளை பதிவு செய்யும் இடங்கள் ஏர் இண்டியா மொபைல் செயலி இணைய தளம் மற்றும் முகவர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று விமாள நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திரு சிறில் ரமபோஸா தலைமையிவான ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ளது

நேபாள நாட்டின் ரயில்வே துறைக்கு சக்தி வாய்ந்த எஞ்ஜின் கொண்ட இரண்டு ரயில்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை கொங்கன் ரயில்வே கழக நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது இந்த ரயில்கள் இந்தியாவின் ஜெய நகிலிருந்து நேபாளின் குர்தா நகர் வரை இயக்கப்படும் இதற்கான ஒப்பந்தம் நேற்று காட்மாண்டுவில் இந்திய தூதர் திரு மஞ்ஜீவ் பூரி மற்றும் நேபாள நாட்டின் உள்கட்டமைப்புத்துறை செயலாளர் ஆகியோரிடையே கையெழுத்தானது